வெளியிடப்பட்டது தமிழகத்தில் அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன

கோவிந்த் இன்று வழங்கினார்

நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

இதன்படி இந்தத் தொகுதிகளில் வேட்புமனுத் தாக்கல் இன்று தொடங்கியது

இடைத் தேர்தல் நடைபெறும் சுட்டப் பேரவைத் தொகுதிகளில் பெரம்பூரில் ஒருவரும் திருவாரூரில் ஒருவரும் சுயேட்சை வேட்பாளர்களாக மனுத் தாக்கல் செய்திருக்கின்றனர்

தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக திமுக கட்சிகளின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டன அஇஅதிமுக வின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் வெளியிட்டார் திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து பிஜேபி யிள் மத்திய தேர்தல் குழு இன்று புதுதில்லியில் கூட விவாதிக்கிறது மத்தியக் குழுவின் இந்த இரண்டாவது கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஒரு வட்சம் ருபாய்க்கும் கூடுதலாக வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை நடைபெற்றால் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இதற்கான உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருப்பதாகவும் கூறினார் ஏடிஎம் இயந்திரங்களில் நடைபெறும் பணப் பரிவர்த்தனைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் கட்டுமானத்தில் உள்ள குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் ஜி எஸ் டி வரியை மாற்றும் புதிய திட்டத்திற்கு ஜி எஸ் டி கவுன்சில் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி கட்டுமான நிறுவனங்கள் பழைய வரியையோ அல்லது புதிய வரி திட்டத்தையோ பின்பற்றலாம் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வருவாய்த்துறை செயலர் திரு அஜய் பூஷன் பாண்டே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு தொடங்கப்பட உள்ள வீட்டுவசதி திட்டங்களுக்கு கடந்த மாதம் இர எஸ் டி கவுன்சில் பரிந்துரைத்த புதிய வரி விகிதத்தை கடை பிடிக்கலாம் என்று கூறினார் இந்த புதிய ஜி எஸ் டி வரி விதிப்பு முறையால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படாது என்று அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்பு ஜி எஸ் டி கவுன்சிலின் அடுத்தக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார் கோவா மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தலைமைச் செயலகத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது அரசு நாளை சட்டப் பேரவையில் நம்பிக்கை வாக்குக் கோர உள்ளதாக தெரிவித்தார் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் காலமான மனோகர் பாரிக்கரின் உடல் நேற்று தகனம் செய்யப்பட்டது இதளையடுத்து நேற்று இரவு திரு பிரமோத் சாவந்த் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்

ஆளுநர் மிருதுளா சின்ஹா பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பதற்கு முன்பாக தாம் வகித்து வந்த சட்டப் பேரவைத் தலைவர் பதவியை திரு சாவந்த் ராஜினாமா செய்தார் அருணாச்சவப் பிரதேசத்தில் சுட்டப் பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தொடங்கி வைத்தார் இட்டா நகர் ஐ ஜி பார்க்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பு அந்தஸ்த்து மற்றும் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்தும் என்று கூறினார் வடகிழக்கு தொழில் கொள்கையையும் காங்கிரஸ் அரசு திரும்ப கொண்டுவரும் என்று அவர் குறிப்பிட்டார் குடியரிமை திருத்த சட்டத்தை தமது கட்சி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச வருமான திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஏழை மக்கள் பயன்டவார்கள் என்று திரு ராகுல்காந்தி கூறினார்

லண்டனில் சொத்து ஒன்றை வாங்கிய விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தை நடந்துள்ளதாக திரு வதேரா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அவரை கைது செய்ய இன்று வரை நீதிமன்றம் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது முப்படைகளின் வீர தீரச் செயல்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த வீரர் விஜயகுமார் மத்திய ஆயுத காவல்படை காவலர் பிரதீப்குமார் ஆகியோருக்கு மரணத்திற்கு பின்னர் கீர்த்தி சக்ரா விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தீரத்துடன் போராடி உயிர்த்தியாகம் புரிந்ததை கௌரவிக்கும் வகையில் இருவருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட லெட்டினன்ட் ஜெனரல் அனில்குமார் பட் க்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது இந்தியா அமைதியை விரும்பும் நாடாக இருந்தபோதிலும் தீவிரவாதத்தை அனைத்து வடிவத்திலும் ஒடுக்குவதில் உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார்

சுட்ட விரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின்கீழ் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்த முகமது சையது ச சலாஹூதீன் மற்றும் சிலருக்கு எதிரான விசாரணையின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன சுட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின்கீழ் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹவாலா பரிவர்த்தனை மூலம் இவர்களுக்கு நிதி வந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களை ஆய்வு செய்யாமல் சமூக ஊடகங்களில் வெளியிட தடை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின்போது புததில்லியில் அனைத்து சமூக ஊடக பிரதிநிதிகளுடன் இதுதொடர்பாக கூட்டம் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அரசியல் விளம்பரங்களை சரிபார்க்காமலும் அனுமதியின்றியும் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இத்தகவலை பெங்களூருவில் முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பெல்லாரி ஷிமோக்கா மாண்டியா மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ராம்நகரா ஜம்கண்டி சட்டப் பேரவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத் தேர்தலில் ஷிமோக்காவைத் தவிர மற்ற தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்று கூறினார் கர்நாடகத்தில் கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் இரு கட்சிகளும் மக்களவைத் தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன காங்கிரஸ் இருபது தொகுதிகளிலும் மதச் சார்பற்ற ஜன்தாதளம் எட்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன பொதுத்துறை ஒலிபரப்பு நிறுவனங்கள் தங்களது மக்கள் சேவையை தொடரும் நிலையில் வணிக ரீதியாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு ஷஷி சேகர் வேம்பட்டி வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் முதலாவது இந்தியா சர்வதேச ஒலிபரப்பு மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று பேசிய அவர் ஒலிபரப்பு மற்றும் நிதிநிலையை பராமரிக்க புதிய யுக்திகளையும் புதுமைகளையும் கடைபிடிக்கும் சூழலை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

அகாபுல்கோ என்னும் இடத்தில் நேற்று தொடங்கிய இந்தப் போட்டிகளில் தொண்டைமான் இலக்கை இரண்டு ரவுண்டுகள் துல்லியமான சுட்டு வாய்ப்பை தக்க வைத்துள்ளார்